தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது

இனி விரிவான செய்திகள் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக தமது தலைமையிலான அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

குழந்தைகளுக்கு கல்வி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு முதியோருக்கு மருத்துவம் விவசாயிகளுக்கு பாசனவசதி மற்றும் சாதாரண மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்வது ஆகியவற்றின் அடிப்படையில் அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் ஒட்டுமொத்த மக்களின் வளர்ச்சியை கருத்தில்கொண்டே பொதுப்பிரிவில் உள்ள பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ளோருக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பத்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கு தமது அரசு கொண்டுவந்துள்ளதாக தெரிவித்தார் ஏழை எளியோர் நலன் சார்ந்த முடிவுகளையே அரசு எடுத்து வருவதாகவும் பெருமளவில் மக்களின் பணத்தை அபகரித்தவர்கள் இதனை கண்டு அஞ்சுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் மக்களின் பணத்தை கரண்டுவதற்கான வாய்ப்புகள் மூடப்பட்டு விட்டதால் அவர்கள் அதிருப்திக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பழம் பெருமை வாய்ந்த கோவில்களிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வெளிநாடுகளுக்கு கடத்தி செல்லப்பட்ட சிலைகளை மீட்டு கொண்டுவர தமது அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்கும் என்று பிரதமர் தெரிவித்தார்

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ராணுவ தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் பாகிஸ்தானையொட்டிய எல்லைப்பகுதியில் ஊடுருவல்களை தடுக்கும் பணியில் ராணுவம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அப்பகுதியில் பயங்கரவாத ஒடுக்க எந்தவொரு நடவடிக்கையையும் எடுக்க இந்திய ராணுவம் தயங்காது என்று அவர் கூறினார் நாட்டின் மேற்குப்பகுதியில் ஊடுருவல்களை ராணுவம் தடுத்து வருவதாகவும் கிழக்கு எல்லைப்பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவதற்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஜென்ரல் பிபின்ராவத் கூறினார்

கங்கை யமுனை மற்றும் புராதன சரஸ்வதி நதிகளின் சங்கமத்தில் இன்று காலை முதல் ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீரில் மூழ்கி எழுந்து கும்பமேளாவில் பங்கேற்றனர்

தூர்தர்ஷனுடன் இணைந்து டி டி சயின்ஸ் மற்றும் இந்தியா சயின்ஸ் என்ற இந்த அலைவரிசைகளில் அறிவியல் தொடர்பான நிகழ்ச்சிகள் மட்டுமே ஒளிபரப்பப்படும் என்று இதளை தொடங்கிவைத்து பேசுகையில் அமைச்சர் தெரிவித்தார்

தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழகத்தில் இன்று உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பண்டிகை பிற மாநிலங்களில் மகரசங்கராந்தி பிஹூ லோஹ்ரி உள்ளிட்ட பெயர்களில் இன்று கொண்டாடப்படுகிறது பொங்கல் பண்டிகையையாட்டி முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழக ஆளுநா் திரு பன்வாரிலால் புரோஹித்துக்கு மலா்கொத்துடன் வாழ்த்துக் கடிதம் அனுப்பினார்

நாகப்பட்டினம் அன்னை சத்யா அரசினர் காப்பகத்தில் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் ஆதரவற்ற முதியவர்களுடன் மாவட்ட ஆட்சியர் திரு சுரேஷ்குமார் பொங்கல் பொங்கி இனிப்பு வழங்கி பொங்கல் பண்டியையை கொண்டாடினார்

தமிழ்நாடு கற்றுவாத் துறை சா்பில் உதகமண்டலம் தாவரவியல் பூங்காவில் வெளிநாட்டு கற்றுலாப் பயணிகளுடன் சுற்றுலா பொங்கல் கொண்டாடப்பட்டது சுற்றுலா மையமான கன்னியாகுமரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகளின் வசதிக்காக இன்று முதல் மூன்று நாட்களில் விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு படகு போக்குவரத்து மூன்று மணி நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் தை பொங்கல் சுவாமிக்கு மண்பானையில் பொங்கல் படையல் வைத்து சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது மதுரை மாவட்டம் அவளியாபுரத்தில் பொங்கல் பண்டிகையையொட்டி இன்று ஜல்லிக்கட்டு நடைபெற்றது

சென்னை உயர்நீதிமன்ற மதுரைகிளை உத்தரவின்படி அவளியாபுரம் ஜல்லிக்கட்டு ஒய்வுபெற்ற நீதிபதி ராகவன் தலைமையில் அமைதியாக நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எவ்வித காழ்ப்புணர்ச்சியும் வேறுபாடும் இன்றி ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடைபெற்று முடிந்ததாக தெரிவித்தார்

மாநில அரசின் மீதும் முதலமைச்சர் மீதும் உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுக்களை திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் கூறிவருவதாக அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் திரு கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார் சென்னை ஆளுநர் மாளிகையில் இன்று மாநில ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித்தை அஇஅதிமுக சார்பில் சந்தித்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மீது கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் துளியும் உண்மை கிடையாது என்றும் இதனை ஆளுநரிடம் விரிவாக எடுத்துக்கூறியதாகவும் தெரிவித்தார் கொடநாடு விவகாரத்தில் தொடர்புப்படுத்தி பேசப்படும் கனகராஜ் மரணம் விபத்துதான் என்று காவல்துறை சேலம் சரக டி ஐ ஜி திரு செந்தில்குமார் தெரிவித்துள்ளார்

குடிபோதையில் இருந்ததாகவும் வலதுபுறம் வந்த காரின் மீது மோதியதன் காரணமாக பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உயிரிழந்தார் என்றும் தெரிவித்துள்ளார் கனகராஜ் இறந்தது இயற்கையான விபத்து என்று முன்னர் ஏற்றுக்கொண்ட அவரது அண்ணன் தனபால்

இந்த மரணத்தில் அவருக்கு சந்தேகம் இருந்தால் சும்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என்றும் அதுகுறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் டி ஐ ஜி திரு செந்தில்குமார் தெரிவித்தார் மாவட்டக் செய்திகள் தமிழகத்தில் முதியோர்களுக்கு உதவுவதற்காக ஈரோடு மாவட்டத்தில் புதிய திட்டத்தை மாவட்ட காவல்கண்காணிப்பாளர் திரு சக்கி கணேஷ் இன்று தொடங்கிவைத்தார் சிவகங்கை மாவட்டத்தில் மஞ்சு விரட்டில் பங்கேற்க உள்ள கால்நடைகளுக்கு கால்நடை உதவி மருத்துவரின் உடல் தகுதி சான்று பெற வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயகாந்தன் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறையின் மூலம் படித்த வேலையில்லா இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார்